தருமாறு அனைத்துக் கட்சிகளையும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

பேட் செய்து வருகிறது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற மழைக்காலக் கூட்டத் தொடர் நாளை தொடங்குகிறது

இக்கூட்டத் தொடரில் பல முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்படவுள்ளன மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட முத்தலாக் மசோதா மாநிலங்களவையின் பரிசீலனைக்கு வருகிறது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்த்து அளிப்பது குறித்த மசோதா திருநங்கையர் உரிமை பாதுகாப்பு மசோதா உள்ளிட்டவை இந்தக் கூட்டத் தொடரில் விவாதிக்கப்படவுள்ளன மாநிலங்களவை துணைத் தலைவர் பி ஜே குரியனின் பதவிக் காலம் இம்மாதம் முடிவையாட்டி புதிய துணைத் தலைவருக்கான தேர்தலும் நடைபெறவுள்ளது நாடாளுமன்ற மழைக் காலக் கூட்டத் தொடர் நாளை தொடங்குவதை பொட்டி மத்திய அரசின் சார்பில் இன்று புதுதில்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது இரு அவைகளிலும் நடவடிக்கைகளை சுமூகமாக மேற்கொள்வதற்கு எதிர்க்கட்சிகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்த்குமார் அத்துறைக்கான இணையமைச்சர் திரு விஜய்கோயல் காங்கிரஸ் தலைவர்கள் திரு ஆனந்த் ஷர்மா திரு குலாம் நபி ஆஸாத் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு டி ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அளைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்த் குமார் மழைக் காலக் கூட்டத் தொடரை குமுகமாக நடத்துவதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அனைத்துக் கட்சிகளிடமும் ஆதரவு கோரினார் என்றும் அக்கட்சிகள் அரசுக்கு ஒத்துழைப்பு தருவதாக உறுதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் கூட்டு வன்முறை தாக்குதல் சம்பவங்களை திறம்பட கையாளும் வகையில் புதிய சட்டம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது கூட்டு வன்முறையை தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு தீப்க் மிஸ்ரா திரு ஏ எம் கன்வீல்கர் திரு சந்திரகுட் ஆகியோர் கொண்ட அமர்வு கூட்டாக வன்முறைத் தாக்குதலில் ஈடுபடுவது மிகவும் மோசமான நடவடிக்கை என்றும் அதனை எவ்விதத்திலும் நியாயப்படுத்தவோ அனுமதிக்கவோ முடியாது என்றும் குறிப்பிட்டது இதனை இரும்புக் கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது பசு பாதுகாப்பு என்ற பெயரில் வேறு சில நோக்கங்களுக்காக கூட்டாக தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவதை தடுக்கவும் தண்டனை வழங்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கவும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் உச்சநீதிமன்ற அமர்வு அறிவித்தது சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டியது மாநில அரசுகளின் கடமை என்று சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் வன்முறைச் சம்பவங்களை கண்காணித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர்

கடந்த ஒராண்டில் போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் நிகழ்தப்பட்ட சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார் பேருந்துகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நவீன வசதிகள் பொது மக்களிடையே வரவேற்பை பெற்றிருப்பதாக குறிப்பிட்ட அவர் நடத்துநர் இன்றி செல்லும் இடைநில்வா பேருந்துகளினால் பயணம் நேரம் குறைக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார்

போக்குவரத்துத் துறையில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி தேசிய அளவிலான விருதுகளை பெறுவதோடு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் போக்குவரத்து சேவையை தொய்வின்றி நடத்த அலுவலர்கள் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் என்றும் உஅமைச்சர் கேட்டுக் கொண்டார்

டெல்டா பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியில் இருப்பதாகவும் அவர் கூறுகிறார் இதனிடையே முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் மேட்டுர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கவுள்ளதாக பொதுப்பணித் துறை வட்டாரங்களை மேற்கோள்காட்டி எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அனையை திறப்பதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடு பணிகளையும் பொதுப்பணித் துறையினர் முழு வீச்சில் மேற்கொண்டுள்ளனர் ஒரு வட்சம் அடிக்கு மேல் தண்ணீர் வந்துக் கொண்டிருப்பதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதிகாரிகளும் கரையோர் பகுதிகளில் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் காவிரி கரையோரப் பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவாப் பயணிகள் பாதுகாப்பு அற்ற முறையில் செல்போனில் படம் பிடிக்கவோ செல்பி எடுத்துக் கொள்ளவோ கூடாது என்றும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரோஹினி கேட்டுக் கொண்டுள்ளார்

தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

அணையிலிருந்து மூவாயிரம் கனஆடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது

மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் மூன்றாவது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஐந்தருவி பேரருவி பழைய குற்றால அருவிகளில் வெள்ளப் பெருக்கு குறையாததால் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது

நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் மாவட்டத்தில் பாபநாசம் சேர்வலாறு அனைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்து வருவதாக எமது செய்தியாளர் திருமலைக் குமார் தெரிவிக்கிறார் கரூர் மாவட்டம் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளில் நடைபெறும் குடிமராமத்து பணிகளை கண்காணிக்க நியமிக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு அலுவலரும் திட்டம் வளர்ச்சித் துறை செயலாளருமான திரு ஆசிஷ் வச்சானி மாவட்ட ஆட்சியர் திரு அன்பழகன் ஆகியோர் இன்று திருமாநிலையூர் வலது வாய்க்கால் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை நேரில் ஆய்வு செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப் பகுதியில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் என்ற இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்